ஆசியக் கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில்இந்தியாஇன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது

பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா கீதாராமன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜீத் தோவல் ஆகியோரும் இம்மாநாட்டில் பங்கேற்கினற்னர் மாநாட்டிற்கு முன்னதாக ஜோத்பூர் ரானுவ மையத்தில் பரக்ரம் பர்வ என்ற மூன்று நாள் கண்காட்சியை பிரதமர் தொடங்கி வைக்கிறார் இந்திய ராணுவத்தின் வலு மற்றம் தேசநிர்மாணத்தில் அதன் பங்களிப்பு குறித்து இந்த கண்காட்சி விளக்குகிறது இந்திய ராணுவத்தின் போர் திறன்கள் குறித்த இந்த கண்காட்சிக்கு கொனாரக் படைப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது பாகிஸ்தான் பகுதியில் பயங்கரவாதிகள் மீது நடத்தப்பட்ட துல்லிய தாக்குதல்களின் இரண்டாம் ஆண் நினைவாக இந்த கண்காட்சி நடத்தப்படுகிறது கண்காட்சியை பிரதமர் திரு மோடி பார்வையிட்டு கொனாரக் படைப்பிரிவின் போர்நினைவுச் சின்னத்திற்கு சென்று உயிரத்தியாகம் செய்த வீரர்களுக்கு அஞ்சவி செலுத்துகிறார் இந்திய ஆயுதப்படைகளின் வீர தீரம் மற்றும் தியாகத்தை காட்சிப்படுத்தும் பராக்ரம் பர்வ் என்ற மூன்று நாள் நிகழ்ச்சி இன்று தொடங்குகிறது இதன் முக்கிய நிகழ்ச்சி புதுதில்லி ராஜ்பாத்தில் உள்ள இந்தியா கேட் புல்வெளியில் நடைபெறுகிறது

பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று இந்தியா கேட் பகுதிக்குச் சென்று பராக்ரம் பர்வ் நிகழ்ச்சியை தொட்ங்கிவைத்து குழந்தைகளுடன் கலந்துரையாடுகிறார் இன்று மாலை மணி ஆறு முப்பதுக்கு எக்கா முழக்கத்துடன் தொடங்கும் இந்த நிகழ்ச்சியில் ஆயுதப்படைகளின் வீர தீர மற்றும் தியாகச் செயல்களை குறிக்கும் திரைப்படங்களும் புகைப்படங்களும் இடம்பெறுகின்றன ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்கள் காட்சிக்கு வைக்கப்படுகின்றன

உயரத்தில் செயவ்பட்ட ஆளில்லாத வாகனங்கள் மூலமாகவும் தெர்மல் இமேஜிங் எனப்படும் தொழில் நுட்பம் மூலமாகவும் தயாரிக்கப்பட்ட இந்த வீடியோ படம் பங்கரவாத முகாம் ஒன்று அழிக்கப்படுவதை காட்டுகிறது என்ற ஒலிபரப்பு அமைச்சக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் பாகிஸ்தான் பகுதியில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட துல்லிய தாக்குதல்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு தொடர்பாக இந்த வீடியோ காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளது அயோத்தியில் சா்ச்சைக்குரிய நிலம் தொடா்பான வழக்கை ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமா்வுக்கு மாற்ற தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது

அதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்து வந்தது தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா நீதிபதி திரு அசோக் பூஷன் ஆகியோர் தனியாகவும் நீதிபதி திரு எஸ் அப்துல் நசீர் தனியாகவும் தீர்ப்பை வாசித்தனர் நீதிபதி திரு நசீர் இஸ்வாமிய மார்க்கத்தில் மசூதி ஒரு ஒருங்கிணைந்த பகுதியா என்பதை சமய நம்பிக்கைகளின் அடிப்படையிலும் விரிவான பரிசீலினைக்கு பின்னருமே முடிவு செய்ய வேண்டுமென்று தமது தீர்ப்பில் கூறினார் இத்தீர்ப்பை தொடர்ந்து அயோத்தி நில வழக்கு அடுத்ததாக தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க உள்ள திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் கொண்ட அம்வு முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது

ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இரண்டு நடவடிக்கைகளில் ஹிஸ்புல் முஜாகிதீன் மற்றும் லஷ்கர் ஈ தொய்பா அமைப்புகளைச் சேர்ந்த மூன்று பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் அனந்த்நாக் மாவட்டத்தில் காசிகுண்ட் பகுதியில் பயங்கரவாதிகள் இருப்பது குறித்த தகவல் அடிப்படையில் நேற்று தேடும் நடவடிக்கையில் பாதுகாப்புப் படையினர் ஈடுபட்டனர் மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் தேசிய வீடு மனை மேம்பாட்டு சபையின் ஒத்துழைப்புடன் நகர்ப்புற ஏழை மக்களுக்கு திறன் பயிற்சி வழங்கும் என்று அத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி கூறியுள்ளார் மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கட்டுமானத் துறையில் நகர்ப்புற ஏழை இளைஞர்கள் இதன் மூலம் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் என்று கூறினார் கட்டுமான தொழில் துறைக்கு தேவைப்படும் திறன்களை உருவாக்குதல் கட்டுமான இடங்களில் பயிற்சிப்பெறாத தொழிலாளர்களுக்கு பயிற்சி அளித்து மேம்படுத்துதல் வேலைவாய்ப்புகளை உறுதி செய்தல் ஆகிய நோக்கங்களுடன் இந்த கூட்டாண்மைத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார்

இதையடுத்து கட்டுமானத் தொழிலில் தேவைப்படும் திறன்பெற்ற பணியாளர்கள் எண்ணிக்கை உயரும் என்றார் மண வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட பாலியல் உறவு சிவில் நடைமுறைப்படி தவறு என்றபோதிலும் அதனை கிரிமினல் குற்றமாகக் கருத இயவாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது

திருமணத்திற்கு வெளியேயான தகாத உறவு சிவில் சட்டப்படி குற்றம் என்பதால் அதை காரணம்காட்டி விவாகரத்து கோரலாம் என்று நீதிமன்றம் விளக்கம் அளித்துள்ளது

யோகா சமயம் ஆன்மீகம் ஆகியவை குறித்த தங்கிட பயிற்சி திட்டங்களுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக அரசு தெரிவித்துள்ளது மத்திய வருவாய்த்துறை வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது யோகா சமயம் ஆன்மீகம் சார்ந்த பயிற்சித் திட்டங்களில் வசூலிக்கப்படும் கட்டணங்கள் தங்குமிடம் உணவு வசதி ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருந்தாலும் ஜிஎஸ்டி விதிவிலக்கு அளிக்கப்படும் என்று கூறுகிறது அதேபோல ஏரோபிக்ஸ் நாட்டியம் இசை போன்ற உடல்தகுதி முகாம் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து ஜிஎஸ்டி விதிக்கப்படும் என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது

உகாள் உச்சிமாநாட்டில் இருநாட்டு தலைவர்களும் ஏற்றுக்கொண்ட பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளின்படி எல்லைப்பகுதி நிர்வகிக்கப்படுகிறதா என்பது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது பரஸ்பர நம்பிக்கை புரிந்துணர்வு ஆகியவற்றை எதிர்காலத்தில் மேம்படுத்துவதற்கான நம்பிக்கை நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது இருதரப்பு உறவுகளில் மேம்பாடு ஏற்பட இந்திய சீன எல்லையில் அமைதி பராமரிக்கப்படுவது அவசியம் என்று இந்திய தரப்பு வலியுறுத்தியது ஒடிஷா மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் திறன் மேம்பாட்டு மையங்கள் படிப்படியாக திறக்கப்படும் என்று மத்திய திறன்மேம்பாடு தொழில்முனைவுத் திறன் அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார் தர்மாகர் என்ற இடத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் பயிற்சி முடித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு முகாம்கள் அவ்வப்போது நடைபெறும் என்றும் அவர் கூறினார் முன்னதாக தர்மாகரில் ஆன்மீகத் தலைவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கருடன் இணைந்து அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் திறன் மையம் ஒன்றை தொடங்கி வைத்தார்

இதை தெரிவிக்கும் மத்திய உள்துறை அமைச்சக அறிக்கை இந்த உயர்வு வரும் ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கு வரும் என்று கூறுகிறது

வெளியுறவு அமைச்சர் திருமதி கஷ்மா கவராஜ் நேற்று பிரிக்ஸ் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்றார் நியுயார்க்கில் ஐநா பொதுச்சபை கூட்டத்தின்போது பிரிக்ஸ் வெளியறவு அமைச்சர்களின் வழக்கமான கூட்டமும் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் உலக அரசியல் பொருளாதாரம் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்து பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்களுடன் அவர் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்

இக்கூட்டத்தில் தென்னாப்பிரிக்காவின் சர்வதேச உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு அமைச்சர் திரு விண்டிவி சிகலு ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு சர்ஜி ரால்ரோவ் சீன வெளியுறுவு அமைச்சர் திரு வாங் ஈ ஆகியோர் பங்கேற்றனர்

இதனிடையே இப்சா அமைப்பு உருப்பு நாடுகளின் பிரதிநிதிகளுடன் அமைச்சர்கள் நிலைக்கூட்டத்தை திருமதி குவராஜ் நடத்தினார் இக்கூட்டத்தில் உலக முக்கியத்துவம் வாய்ந்த அமைதி பாதுகாப்பு பயங்கரவாத எதிர்ப்பு மேம்பாட்டு ஒத்துழைப்பு ஆகியன குறித்து விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சக அறிக்கை தெரிவிக்கிறது ஆசியக் கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது